அரசியல் கட்சித்தலைவர்கள் மாநிலத்தின் அனைத்துப்பகுதிகளிலும் இன்று மாலை வரை அனல் பறக்கும் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் சுயேட்சை வேட்பாளர்களும் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அஇஅதிமுக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆரவாக சேலம் பட்டைக்கோவில் சின்னக்கடை பெரியக்கடை வீதி உள்ளிட்ட நகரப்பகுதிகளில் மக்களை நேரில் சந்தித்து வாக்கு சேகரித்தார் திமுக தலைவர் திரு முகஸ்டாலின் திருவாரூர் தொகுதியில் குடவாசல் கொரடாச்சேரி பொதக்குடி கூத்தாநல்லூர் கோட்டூர் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்தார் நாகர்கோவில் வடசேரி பகுதியில் பிஜேபி மூத்த தலைவர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் பிரச்சாரம் மேற்கொண்டார் பிஜேபி வேட்பாளர் திருமதி தமிழிசை சௌந்தரராஜன் திமுக வேட்பாளர் திருமதி கனிமொழி ஆகியோர் தாம் போட்டியிடும் துத்துக்குடி தொகுதியில் வெவ்வேறு இடங்களில் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் புதுச்சேரியிலும் மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் முடிவுக்கு வந்தது தமிழகம் உள்ளிட்ட இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் அனைத்து மாநிலங்களிலும் அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடாது என்றும் மின்னனு ஊடகங்கள்மற்றும் சமூக ஊடகங்கள் வாயிலாக தேர்தல் விளம்பரம் செய்யக்கூடாது என்றும் தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது

திரைப்படம் தொலைக்காட்சி வாயிலாகவோ அல்லது இதுபோன்ற ஊடகங்கள் வாயிலாகவோ பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடாது என்றும் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறுவோருக்கு இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் எச்சரித்துள்ளது தமிழகத்தில் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்தியப்பிரத சாஹு கூறியிருக்கிறார்

அவற்றில் இணையதள கேமரா மூலம் வாக்குப்பதிவு முழுமையாக கண்காணிக்கப்படும் என்று கூறிய அவர் துணை ராணுவப்படை வீரர்கள் அத்தகைய வாக்குச்சாவடிகளில் நிறுத்தப்படுவார்கள் என்றார்

மாற்றுத்திறனாளிகள் முதியவர்கள் கைக்குழந்தையுடன் வரும் தாய்மார்கள் கர்ப்பிணி பெண்கள் போன்றோர் எளிதில் வந்து வாக்களிக்க வசதி செய்யப்பட்டுள்ளது என்றும் தேவைப்படுவோருக்கு உதவ தன்னார்வலர்கள் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் இருப்பார்க்ள என்றும் அவர் குறிப்பிட்டார் வாக்குச்சாவடிகளுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் வாக்கு ஒப்புகைச்சீட்டு இயந்திரம் மற்றும் பிற தேர்தல் பொருட்களை எடுத்து செல்லும் பணி நாளை பிற்பகல் தொடங்கி நடைபெறும் என்று கூறிய அவர் அவற்றை எடுத்துச்செல்லும் வாகனங்களை கண்காணிக்க ஜி பி எஸ் வசதி செய்யப்பட்டுள்ளது என்றார்

தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவுக்கான அனைத்து முன்னேற்பாடுகளும் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன

தேர்தல் முன்னேற்பாடு பணிகளை மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான சுரேஷ்குமார் செய்து வருகிறார்கள் நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ் தருமபுரி மக்களவைத் ஜெகுதியில் மலைப்பகுதிகளில் உள்ள வாக்குச்சாவடிகளுக்கு மின்னனு வாக்குப்பதிவு இயந்திர்ங்கள் பாதகாப்பாக எடுத்துச் செல்ல குறிப்பாக கோட்டூர் மலையில் உள்ள வாக்குச்சாவடிக்கு கோவேரி கமுதைகள் மூலம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர் ங்கள் எடுத்து செல்ல சிறப்பு ஏற்பாடுகள் செப்யப்பட்டுள்ளது மேலும் தருமபரி மாவட்டத்தில் கண்டறிபட்டட்டுள்ளன

வாக்குச்சாவடி மையத்திற்கு அருகில் உள்ள ஒரு அறையில் வாக்களிக்க வருபவர்களுக்கு டோக்கள் வழங்கப்படவுள்ளது தொடர்ந்து பத்து பத்து பேராக வரிசையில் வாக்களிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது குடநீர் முதலுதவி சிகிச்சைக்கு மருத்துவக்குழு உள்ளிட்ட வசதிகள் தயாராக உள்ளன வாக்காளர்கள் மின்னனு இயந்திரத்தை பயன்படுத்தும் முறையை எளிதில் புரிந்துகொள்ளும் வகையில் வாக்குச்சாவடி மையங்களின் நழைவு வாயில்களில் அதுகுறித்த விளம்பரப்பலகைகள் வைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள காஞ்சிபுரத்திலிருந்து சிவகுமார்

வீடியோ கண்காணிப்புக்குழு நுண்பார்வையாளர்கள் குழு அனைவரும் தயார் நிலையில் உள்ளனர் வாக்குச்சாவடி மையங்களுக்கு வரும் வாக்காளர்களின் வகதிக்காக சிறப்பு வசதிகள் செய்யப்பட்டுள்ளன

தேர்தலுக்கான அறிவிக்கை வெளியிடப்பட்டதையடுத்து

காலை ஒன்பதரை மணிக்கு வெளியிடப்படும் தேர்வு முடிவுகள் இணையதளங்களில் வெளியிடப்படுகிறது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று பஞ்சாப் ராஜஸ்தான் அணிகள் மோதுகின்றன